பிரதமர் திரு

ஜார்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னையில் மாபெரும் அரசு பொருட்காட்சியைஇன்று தொடங்கி வைக்கிறார்

கட்டக்கில் நடைபெறும் இந்தியாவிந்கு எதிரான இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பேட் செய்கிறது

பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் திரு ஹர்தீப்சிங் பூரி டாக்டர் ஹர்ஷவர்த்தன் திரு பிரகாஷ்ஜவ்டேகர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளன்

குஜாராத்தி திரைப்படம் ஹேலோரா சிறந்த திரைப்படத்திற்கான விருதைப் பெற்றுள்ளது சிறந்த நடிகருக்கான விருது ஆயுஷ்மான் குராணா விக்கி கௌஷல் ஆகியோருக்கும் சிறந்த நடிக்கைக்கான விருது கீர்த்தி சுரேஷிற்கும் வழங்கப்படுகிறது

ஆதித்தயதாருக்கு சிறந்த இயக்குநருக்காக விருது அளிக்கப்படுகிறது

ஒமன் வெளியுறவு அமைச்சர் யூசுப் பின் அப்துல்லாவை நாளை மறுநாள் சந்திக்கும் அவர் பரஸ்பர நலன் சார்ந்த விசயங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார் இந்த சந்திப்பின் போது இருநாடுகளுக்கு இடையே கடல்சார் போக்குவரத்தை அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது தொடர்ந்து மஸ்கட்டில் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடும் அவர் இருதரப்பு பிராந்திய சர்வதேச விசயங்கள் குறித்து ஒமன் தலைவர்களுடன் உரையாற்றுகிறார் இந்தப் பயணத்தின் ஒருபகுதியாக ஈரான் அதிபர் ஹாசன் ரொஹானியை சந்திக்கும் திரு

புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சரக்கு சேவை வரிக்குழுவின் ஒருங்கிணைப்பாளரும் பீகார் முதலமைச்சருமான திரு சுஷில்குமார் மோடி சரக்கு சேவை வரி மூலம் நிலையான வருவாய் எட்டும் வரை இது தொடரும் என்றார் இருப்பினும் வரிகளை உயர்த்த எந்த மாநில அரசுகளும் மத்திய அரசும் தயாராக இல்லை என்றும் எடுத்துரைத்தார்

குறுகிய கால பிணையப்பத்திரங்களை விற்பதன் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு நீண்ட கால பத்திரங்கள் மீதான வட்டி குறைப்பு விகிதத்தை ஈடுசெய்யும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது

இதில் பங்கேற்க விரும்பும் மாணாக்கர் தங்கள் கட்டுரைகளை இணையதளம் வாயிலாக நாளைக்குள் சமா்ப்பிக்குமாறு பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது

வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

எடப்பாடி கே

பல்வேறு மாநிலங்களின் கைவினைப் பொருட்களும் பொழுதுபோக்கு அம்சங்களும் இதில் இடம்பெறுகின்றன காமராஜ் தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் மாவட்டங்களில் தோ்தலுக்குப் பின் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ருபாயுடன் கூடிய சிறப்பு பொங்கல் பரிசுத்தொகுப்பு வழங்கப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

திருவாரூர் மாவட்டம் கோட்டூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் நடைபெறாத மாவட்டங்களில் தற்போது சிறப்பு பொங்கல் பரிசுத்தொகுப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் விலக்கிக் கொண்ட பின் பிற மாவட்டங்களுக்கு இந்த சிறப்பு பரிசுத் தொகுப்பு வழங்குவதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார் தேசிய கணித தினம் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜத்தின் பிறந்த நாளான இன்று தேசிய கணித நாளாக கொண்டாடப்படுகிறது

இயற்பியல் முதல் மின்தொடர்பு பொறியியல் வரை பல்வேறு துறைகளில் இவரது ஆராய்ச்சிகள் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது

இருவரி கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி மாரசந்திரம் சூளகிரி உள்ளிட்ட மலை கிராமங்களில் ஊரக உள்ளாட்சி தோதல் முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு பிரபாகரன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

செங்கல்பட்டு மாவட்டத்தில் படித்த வேலைவாய்ப்பந்ற இளைஞர்கள் சுயதொழில் தொடங்க ஏதுவாக இருசக்கர வாகனம் பழுதுபாா்க்கும் பயிற்சி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் தொடங்கப்பட உள்ளது

ஜான் லூயிஸ் தெரிவித்துள்ளார்

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட மீன் வகைகளை வளர்ப்பவர்கள் குறித்து பொதுமக்கள் தகவல் அளிக்கலாம் என மாவட்ட தெரிவித்துள்ளா் இதுகுறித்து கண்காணிக்க உணவு பாதுகாப்பு நியமன அலுவல் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறிணர்

அரசின் ஈ சேவை மையங்கள் மூலம் இணையதளம் வாயிலாக இத்திட்டத்தில் பதிவு செய்யும் பயனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டும் வழங்கப்பட்டு வருகிறது

முன்னதாக டாஸ் வென்ற இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸை பேட் செய்யுமாறு பணித்தது

இத்துடன் இந்த செய்தியநிக்கை முடிவடைந்தது